இனி விரிவான செய்திகள் சாராதா நிதி நிறுவன முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அம்மாநில காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமார் ஆஜராக வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு

இந்த விசாரணை மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது விசாரணையின் போது காவல்துறை ராஜீவ்குமாரை கட்டாயப்படுத்துவது கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை சிபிஐ மேற்கொள்ளக் கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வழக்கு தொடர்பான மின்னனு ஆதாரங்களை அழித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து மற்றொரு நாள் விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனா்

இவ்வழக்கு தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திருமதி ஸ்மிருதி இரானி சாரதா நிதி நிறுவன மோசடி குறித்து சுதந்திரமான மற்றும் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிதி நிறுவனத்தில் தங்களது பணத்தை இழந்த இருபது லட்சும் பேர் பிஜேபி க்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார்

மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஃபேல் போர் விமான நாடாளுமன்றக்கூட்டு குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் இதனையடுத்து அவைபிற்பகல் இரண்டு மணிவரையிலும் பின்னர் நான்கு மணிவரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு கொல்கத்தா காவல்துறை ஆணையர் மீது சிபிஐ மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின இதுதொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு டெரிக் ஒ ப்ரையன் விடுத்த கோரிக்கையை அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நிராகரித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒத்துழைப்பது என இந்தியாவும் மொனாக்கோவும் முடிவு செய்துள்ளன மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட் புதுதில்லியில் இன்று குடியரசத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

முன்னதாக அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள மோனாக்கோ இளவரசர் இரண்டாம் ஆஸ்பர்ட் க்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்குப்பின் திரு ராம்நாத் கோவிந்த் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் மூலம் இரு நாடுகளும் பரஸ்பரம் நம்பிக்கை நட்பு மற்றும் பயனளிக்கும் நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பது ஆகியவற்றில் நல்லுறவு மேம்படும் என்று தெரிவித்தார் நாட்டில் உள்ள நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் நலன்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் சக்தி வாய்ந்த நடுத்தர வர்க்க மக்கள் நாட்டை தங்களது வீட்டைப்போல் கருதி அதன் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் பங்களித்து வருவதாக கூறியுள்ளார் எளிமையாள வரி விதிப்பு முறைகள் சிறந்த சுகாதார சேவைகள் தரமாள கல்வி ஆகியவற்றை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நடுத்தர வர்க்க மக்களின் தொழில் நேர்மை போற்றத்தக்கது என்றும் இரக்க குணம் கொண்டவர்கள் என்றும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

விசாரித்த தலைமை இதுதொடர்பான மனுவை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலாள அமர்வு தேர்தல் பணிகளுக்காக மத்திய ஆயுத காவல்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிகளை இரண்டு வார காலத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தது தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிகளை மேற்கொள்ளும் மாநில அதிகாரிகளுக்கு தேர்தல் பணிகளில் இருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த பணிகள் மூலம் பொதுத் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் பாதிக்கப்படாது என்பதை அசாம் அரக தேசிய குடிமக்கள் பதிவேட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிகளுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தேசிய பகுமை தீர்ப்பாயத் தலைவர் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான அமர்வு முறையான கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் போதமான அளவு மேற்கொள்ளப்படவல்லை என்று கூறினர் தூய்மையான கற்றுச்சூழல் அடிப்படை உரிமை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் நதியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர் இதனிடடயே நிவாரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிவையம் அமைக்கும் நடவடிக்கைகள் ஆறு மாத காலத்திற்குள் முடிவடையும் என்று அம்மாநில அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்துள்ளது

உத்தரப்பிரதேச மாநில சட்டப் பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது சுட்டப் பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக் கூட்டத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராம்நாயக் உரையாற்றினார் சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்துவது மற்றும் மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆளுநர் உரையில் இடம் பெற்றன இந்த உரையின்போது காங்கிரஸ் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலிபுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் ஜார்கண்ட் மாநிலம் பொக்காரோவில் இருந்து மேற்குவங்கத்தில் உள்ள புருலியாவிற்கு சாலை வழியாக புறப்பட்டு சென்றார் பொக்காரோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்குவங்க மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பிஜேபி யை பாதுகாக்க விரும்புவதையே சுட்டிக் காட்டுவதாக குறிப்பிட்டார்

பிரதமரின் சுகாதாரத் திட்டத்தின்கீழ்

மக்களவையில் கேள்வி கஒன்றிற்கு எழுத்து மூலம் அவர் அளித்துள்ள பதிலில் இதனை கூறியுள்ளார் மின்னனு வேளாண் திட்டத்தின்கீழ்

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாட உள்ளது இந்தியா நியூசிலாந்து இடையேயான மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிகளும் நாளை தொடங்குகிறது முதலாவது டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறும்